மக்களவைத் தேர்தலில் நான்காம் கட்ட வாக்குப் பதிவிற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது

இடஒதுக்கீட்டு பிரச்சனையை எழுப்பி மக்களை திசைதிருப்ப காங்கிரஸ் கட்சி முயற்சிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார்

மக்களவைத் தேர்தலுக்காள தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்டுள்ளது

சிறைதண்டனையை கலவர வழக்கில் நிறுத்தி வைக்கக்கோரும் திரு ஹர்த்திக் பட்டேலின் மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலின் நான்காம் கட்ட வாக்குப் பதிவிற்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது

இதற்கான வேட்புமனுத் தாக்கல் இன்று தொடங்கியது வேட்புமனுத் தாக்கலுக்கு வரும் ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் அடுத்த நாள் மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்

மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப் பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் சூடுபிடத்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர்

மாநிலத்தின் விரைவான வளர்ச்சிக்கு திரு நவீன் பட்நாயக் தலைமையிலான மாநில அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சியின் ஆட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக் கொண்டார்பின்னர் பீகார் மாநிலத்தில் ஜமூய் என்னும் இடத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இடஒதுக்கீட்டு பிரச்சனையை எழுப்பி காங்கிரஸ் கட்சி மக்களை திசைதிருப்புவதாக குற்றம் சாட்டினார் மற்ற பிரிவினருக்கு பாதகமில்லாமல் பொதுப் பிரிவில் நவிவடைந்த மக்களுக்கு தமது அரசு பத்து சதவீத ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிஜேபி தலைமையிவான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் துத்துக்குடி மக்களவை தொகுதி மற்றும் விளாத்திக்குளம் சுட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டின் வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றார் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிஜேபி க்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் உத்தரப் பிரதேசம் கோவா ஆகிய மாநிலங்களில் நடைபெறவுள்ள இரண்டு தொகுதிகளுக்கான இடைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது உத்தரப் பிரதேசத்தின் நிகாசன் தொகுதியில் அட்டல் சுக்லாவும் கோவாவின் மான்றரம் தொகுதியில் பாபி பாக்கரும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை புதுதில்லியில் இன்று வெளியிடப்பட்டது

இதன் மூலம் மொத்த மக்கள் தொகையில் இருபது சதவீதம் அளவிற்கு உள்ள ஐந்து கோடி ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார்

தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள் மூன்று ஆண்டுக்கு எந்த அனுமதியும் பெற வேண்டியது இல்லை என்று அவர் கூறினார்

வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் வெளியிடப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் நாட்டை பிளவுபடுத்தக் கூடிய அபாயகரமானது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது பிஜேபி யின் மூத்த தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான திரு அருண்ஜேட்லி தேசத்தரோக சட்டத்தை ரத்து செய்வதாக காங்கிரஸ் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியை பொருத்தவரை தேசத்துரோகம் என்பது ஒரு குற்றமல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டத்தை ரத்து செய்யும் முயற்சி பிரிவினைவாதிகளை காப்பாற்றவே உதவும் என்று கூறியுள்ள அவர் தீவிரவாதிகளை பாதுகாக்க காங்கிரஸ் விரும்புகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் காஷ்மீர் பண்டிட்டுகள் அடைந்துள்ள துயரங்களை தெரிவிக்க காங்கிரஸ் தவறிவிட்டதாக திரு ஜேட்வி கூறியுள்ளார் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர்

தமிழ் திரைப்பட இயக்குநர் மகேந்திரன் இன்று காலைஉடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில்காலமானார்

கதாசிரியர் வசனகர்த்தா இயக்குநர் நடிகர் என பன்முகத்தன்மை கொண்ட மகேந்திரன் தமது திரைப்படங்களுக்காக தேசிய விருதுகளை பெற்றவர் ஆவார் நாம் மூவர் சபாஷ் தம்பி உள்ளிட்ட படங்களுக்கு கதை எழுதிய மகேந்திரன் தங்கப் பதக்கம் ரிஷிமூலம் காளி ஆடுபுலி ஆட்டம் ஆகிய படங்களுக்கு வசனம் எழுதியுள்ளார்

அவரது மறைவிற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ மற்றும் திரைப்படத் துறையை சேர்ந்த கலைஞர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இதை நிறுத்தி வைக்கக்கோரி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக அவசர வழக்காக இதை விசாரிக்குமாறு திரு ஹர்த்திக் பட்டேல் கோரியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவசர மனுவாக விசாரிக்க மறுத்துவிட்டது

அந்தத் தொகுதியில் வேட்புமனுத் தாக்கல் நாளை மறுநாள் முடிவடைய உள்ளதால் இந்தத் தேர்தலில் அவர் போட்டியிட இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது மக்கள் விரும்பியதாலேயே தமது உருவச் சிலைகள் உத்தரப் பிரதேச மாநிலத்தில் நிறுவப்பட்டதாக பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள பிரமாணப் பத்திரத்தில் தலைவர்களின் சிலைகள் அவர்களது சீர்திருத்தங்கள் மற்றும் சேவைகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக உருவாக்கப்படுவது என்றும் தம்மை பெருமைப்படுத்தவோ தமது கட்சியின் சின்னத்தை பிரபலப்படுத்தவோ இதைத் தாம் செய்யவில்லை என்று கூறியுள்ளார் மாநில சுட்டப் பேரவையில் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த சிலைகளை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் அந்த பிரமாணப் பத்திரத்தில் தெரிவித்குள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் ரஜோரி மாவட்டம் நவ்சேரா பகுதியில் காலை பதினொன்றரை மணி அளவில் இந்திய நிலைகள் மீது பீரங்கிகளால் குண்டு வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் பாகிஸ்தான் படையினர் தாக்குதலில் ஈடுபட்டதாக ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்தியப் படையினர் இதற்கு பதிலடியாக தாக்குதல் தொடுத்தனர் இந்தியாவிற்கும் சிலிக்கும் இடையே சுரங்கத் தொழில் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன சிலி நாட்டில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின சிலி அதிபருடன் குடியரசுத் தலைவர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு தரப்பு பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சிலி இந்தியாவுடன் பெருமளவு வர்த்தக உறவை வைத்திருக்கும் நாடு என்பது குறிப்பிடத்தக்கது ஆட்டிசம் எனப்படும் மன இறுக்க நோய்க்கான விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி முழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இரு அணிகளும் இதுவரை விளையாடிய மூன்று போட்டிகளிலும் தோல்வியடைந்துள்ளதால் இந்தப் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு உத்வேகத்துடன் விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மும்பையில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை மற்றும் மும்பை அணிகள் மோதுகின்றன மலேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின முதல் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா சீனாவின் ஷி யூகியிடம் தோல்வியடைந்தார்